நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தமிழ்நாட்டில் உச்ச நீதிமன்றத் தீர்ப்ப்பை அடுத்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட உள்ளாட்சித் தேர்தல் அறிவிக்கை திரும்பப் பெறப்பட்டுள்ளது தேர்தலுக்கான புதிய அறிவிக்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளது மத்திய அரசின் தவறான கொள்கைகளே தற்போதைய பொருளாதார மந்த நிலைக்குக் காரணம் என்று புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார்

நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுடில்லி யில் ஆங்கில நாளிதழ் ஒன்று நடத்திய ஊடக உச்சி மாநாட்டில் இன்று பேசிய அவர் ஆளுமையின் முக்கிய அம்சங்களை நிறைவேற்றுவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென கூறினார் அரசுத் தலையீடு குறைவாக இருந்தால் நல்லாட்சி மிகவும் சிறப்புள்ளதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் நாட்டை அரசியல் வாக்குறுதி முறையில் இருந்து செயல்பாட்டு முறைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முன்னெடுத்துச் செல்வதாக அவர் கூறினார் சாதாரண மக்களின் நல்வாழ்வுக்காக மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளைப் பட்டியலிட்ட பிரதமர் மக்கள் நலனுக்காக செயல்பட வேண்டுமென்ற உந்துதல் அரசுக்கு அவசியம் என்றார்

இதர நாடுகளில் துன்பங்களுக்கு ஆளாவோருக்கு இந்திய குடியுரிமை ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தித் தரும் என்று அவர் கூறினார் அயோத்தி தீர்ப்பு காரணமாக பிரச்சனைகள் எழக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை மக்கள் பொய்ப்பித்து விட்டதாக பிரதமர் தெரிவித்தார் பொதுத்துறை வங்கிகளின் இணைப்பு பற்றிக் குறிப்பிட்ட பிரதமர் இதன் மூலம் வங்கித்துறை வலுவடைந்து உள்ளது என்றார் அவர் உலகில் உள்ள தூய்மையான நதிகளில் ஒன்றாக கங்கை நதி உருவாகி உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

கஜேந்திரசிங் ஷெகாவத் இதைத் தெரிவித்தார் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாகவே இது சாத்தியமாயிற்று என்று அவர் கூறினார்

மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கச் செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார்

பாதுகாக்கப்பட்ட குடிநீர் பிரச்சனையை சமாளிக்க ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை அவசியம் என்றும் இதற்கு மக்களின் பங்களிப்பும் மிகவும் முக்கியம் என்றும் அவர் கூறினார் மத்திய அரசு காற்று மாசுபடுவதைத் தடுக்க தேசிய தூய்மைக் காற்றுத் திட்டம் ஒன்றை அறிமுகப் படுத்தி உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் வனங்கள் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் கூறியுள்ளார் தொலைநோக்குடன் கூடிய காலகெடு கொண்ட தேசிய அளவிலான இத்திட்டத்தின் மூலம் காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் நாடாளுமன்றத்தில் இன்று எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு நகரத்திலும் காற்று மாசுபட வெவ்வேறு காரணங்கள் இருப்பதாகத் தெரிவித்த அவர் ஒவ்வொரு நகத்திற்கும் ஏற்ற வகையில் இதற்கான மாசுக் கட்டுப்பாட்டுத் திட்டம் தயாரிக்கப் பட்டு இருப்பதாகக் கூறினார் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்றவர்கள் கருணை மனு தாக்கல் செய்வதற்கான ஷரத்து அகற்றப்பட வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் சமுதாய மாற்றத்திற்காக மகளிருக்கு அதிகாரப் பரவல் கிடைக்கச் செய்யவேண்டும் என்பது குறித்த தேசிய கருத்தரங்கு ஒன்றை இன்று புதுடில்லி யில் தொடக்கிவைத்துப் பேசுகையில் குடியரசுத் தலைவர் இதைத் தெரிவித்தார் மகளிர் பாதுகாப்பு மிகமிக முக்கியமானது என்று கூறிய அவர் இவ்விஷயத்தில் போதிய கவனம் செலுத்தப் பட்டிருந்தாலும் இன்னும் செய்யவேண்டியது நிறைய உள்ளது என்றார் ஒவ்வொரு குடிமகனும் தங்களது ஆண் குழந்தைகளுக்கு மகளிரின் மரியாதையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்க வேண்டும் என்று அவர் கூறினார் சமுதாயத்தில் மகளிருக்கு மரியாதையும் உரிய அந்தஸ்தும் வழங்குவதன் மூலமே சமூக மாற்றம் சாத்தியமாகும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார்

பாலியல் பலாத்காரம் நடந்த இடத்திற்கு இந்தக் குற்றவாளிகளை அழைத்துச் சென்றபோது அவர்கள் தப்ப முயன்றதால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகத் தெரிவிக்கப் பட்டுள்ளது அரசியல் சாசன சிற்பி சட்டமேதை டாக்டர்

அம்பேத்கா ரின் திருஉருவச் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர் புதுவையில் சட்டப்பேரவை எதிரே அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கார் திருஉருவச் சிலைக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அமைச்சர்கள் திரு கந்தசாமி திரு கமலக்கண்ணன் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு

ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில பிஜேபி அஇஅதிமுக மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித்தலைவர்களும் தலித் அமைப்புகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுவை அகில இந்திய வானொலி நிலையம் உட்பட பல்வேறு மத்திய மாநில அரசு அலுவலகங்களிலும் அம்பேத்கார் திருஉருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது

தேர்தலுக்கான புதிய அறிவிப்பு ஆணை விரைவில் வெளியிடப்படும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது உச்ச நீதிமன்ற உத்தரவை முழுமையாகப் படித்த பின்பே இதுகுறித்து அறிவிக்கப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

இதற்கிடையே உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்றுச் சிறப்பு மிக்கது என்றும் அஇஅதிமுக வரவேற்பதாகவும் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி

இந்தத் தீர்ப்பு ஜனநாயகத்தை காக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சித் தேர்தலை நிறுத்த வேண்டுமென்று திமுக உச்ச நீதிமன்றத்தை நாடவில்லை என்றும் வரையறை மற்றும் இட தொகுதி ஒதுக்கீட்டு பிரச்சனைகளை முன்னிறுத்தியே நீதிமன்றம் சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார் மத்திய அரசின் தவறான கொள்கைகள் காரணமாக பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் விலைவாசி உயர்வு வேலையில்லாத் திண்டாட்டம் தொழில் பிரிவுகள் மூடல் போன்றவை அதிகரித்திருப்பதாகவும் புதுவை முதலமைச்சர் திரு நாரனாயணசாமி கூறியுள்ளார் புதுவையில் இன்று அவர் டாக்டர் அம்பேத்கார் நினைவு தினத்தை ஒட்டி அம்பேத்காரின் திருஉருவச் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

இத்தகைய கொடுரக் குற்றங்களில் ஈடுபடுவோர் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டுமென்றும் அவர் கூறினார் புதுவையில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப் படுவதாகவும் அவர் தெரிவித்தார் வெங்காயத்தின் விலையைக் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு

விலையைக் கட்டுக்குள் கொண்டுவருவது மத்திய அரசின் பொறுப்பும் கடமையும் ஆகும் என்ற அவர் வெங்காய விலை மிகவும் அதிகமாக இருப்பதால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாகக் கூறினார் புதுவையில் வெங்காயத்தை வியாபாரிகள் பதுக்குவதைத் தடுக்க குடிமைப்பொருள் வழங்கு துறை முடுக்கிவிடப் பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் புதுவையில் சிகப்பு மற்றும் மஞ்சள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரசிக்கு பதில் பணம் வழங்கப்பட உள்ளது

முதலமைச்சர் அலுவலக பத்திரிகைக் குறிப்பு ஒன்றில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆயினும் சில நடைமுறை சிக்கல்கள் காரணமாக இதற்கான கோப்புகள் தற்போது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிசீலனைக்கு அனுப்பப் பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது

மாஹே யில் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள தீவிர நடவடிக்கைகள் காரணமாக சரக்கு மற்றும் சேவைகள் வரி வசூல் அதிகரித்திருப்பதாக துணை நிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் இன்று காணொலி மூலம் மாஹே யில் அரசு அதிகாரிகளுடன் அவர் உரையாடியதாகவும் அதிகாரிகள் கடை கடையாகச் சென்று சரக்கு மற்றும் சேவைகள் வரி வசூலிக்கும் பணிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் தமது வாட்ஸ்அப் செய்தியில் தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவைகள் வரி நடைமுறைகளைப் பின்பற்றுவோருக்கு நல்ல குடிமகன் என்ற பாராட்டுக் கடிதம் வழங்கப்படும் என்று துணைநிலை ஆளுனர் தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவைகள் வரி செலுத்தத் தவறியவர்களின் பெயர்கள் பொது மக்களின் பார்வைக்காக பத்திரிகையில் வெளியிடப்படும் என்றும் துணைநிலை ஆளுனர் கூறியுள்ளார் கடைகளுக்குச் செல்லும் அரசு அதிகாரிகள் கடைகளில் செயல்படக் கூடிய கேமராக்கள் இருப்பதை உறுதிசெய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பள்ளிப் படிப்பை பாதியிலேயே நிறுத்தி விடும் மாணவர்கள் வழித்தவறிப் போகாமல் இருக்க அதிகாரிகள் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டுப் பயிற்சி அளிக்கவும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டுமக்களின் நலனுக்கு சிறந்த தொழில்நுட்பமும் உயரிய நோக்கமும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தமிழ்நாட்டில் உச்ச நீதிமன்றத் தீர்ப்ப்பை அடுத்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட உள்ளாட்சித் தேர்தல் அறிவிக்கை திரும்பப் பெறப்பட்டுள்ளது தேர்தலுக்கான புதிய அறிவிக்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளது மத்திய அரசின் தவறான கொள்கைகளே தற்போதைய பொருளாதார மந்த நிலைக்குக் காரணம் என்று புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார்